பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது அஸ்ஸாம் மாநில மக்களின் நலன்களைப் பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி செயல் தலைவர் திரு ஜெ பி நட்டா தெரிவித்துள்ளார்

உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச புத்தக கண்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்கியது

குவஹாத்தியில் நாளை தொடங்குகிறது அமெரிக்கா ஈரான் இடையே நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையை குறைக்க இருநாடுகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விடுத்துள்ள செய்தியில் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றமான சூழலை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இத்தகைய சூழல் மேலும் அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை இருநாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது முன்னதாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் ரானுவத் தளபதி க்வாசிம் சுலேமானி கொல்லப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இது தொடர்பாக வாஷிங்டன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு ராபர்ட் ஒப்ரைன் ஈரானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு எதிரான தாக்குதலை தடுத்து நிறுத்தும் வகையில் அதிபர் திரு டொளால்டு ட்ரம்ப்பின் அறிவுறுத்தலின் பேரிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது இதனிடையே மேற்கு ஆசிய நாடுகளான ஈராக் மற்றும் ஈரானில் பதற்றமாள சூழல் நிலவி வருவதால் தமது நாட்டு கற்றலா பயணிகள் அந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு பிரிட்டன் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக அந்நாடுகளில் கற்றப்பயணம் மேற்கொள்வோர் கவனமுடன் தங்களது பயணத்தை அமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்ஸாம் மாநில மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா உறுதிபடத் தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அன்டை நாடுகளிலிருந்து மாநிலத்தில் குடியேறிய சிறபான்மையின மக்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குடியுரிமை பெறமுடியும் என்று கூறினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மாநில மக்களின் மேம்பாட்டிற்கு அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து காங்கிரஸ்மற்றும் இடதுசாரி கட்சிகள் தவறான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாள வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கேட்டுக் கொண்டார் பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாஹிப் குருத்வாராவில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்களுக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திருமதி மீனாட்சி லேக்கி இச்சுப்பவம் பாகிஸ்தானில் வசிக்கும் சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்துள்ளார் இதபோன்ற சும்பவங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவிடும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானில் சிறுபான்மையின மக்கள் மீது மத ரீதியிலான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தின் முக்கியத்துவத்தை இந்த தாக்குதல் சும்பவம் அதனை எதிர்ப்பவர்களுக்கு உணர்த்திடும் என்று தெரிவித்தார் பாகிஸ்தானில் வசிக்கும் சீக்கியர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் முள்ளதாக பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாகிப் குருத்வாராவில் நடத்தப்பட்ட தாக்குதல் சும்பவத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அன்பு பரஸ்பரம் மரியாதை போன்ற செயல்களே அதற்கு மாற்று மருந்தாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனினடயே இந்த தாக்குதல் சும்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சித் தொண்டர்கள் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் மகாராஷ்ட்ராவில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்வது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலாள அரசு ஆலோசித்து வருவதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மும்பையில் இன்று சுய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளரும் அமைச்சருமான திருநவாப் மாலிக் புதிய துறைகளை ஏற்படுத்துவது குறித்து கூட்டணி கட்சிகளிடயே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு குறித்து நாளை மறநாள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மருத்துவமனையில் குறுகிய காலத்தில் அதிகளவில் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் வலியுறுத்தியுள்ளார் இன்று அந்த மருத்துவமளையை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தைகள் உயிரிழப்பு தமக்கு மன வேதனை அளித்திருப்பதாக கூறினார் இதனிடையே தில்லியிலிருந்து மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவர்கள் அடங்கிய பன்னோக்கு மருத்துவ நிபுணர் குழு கோட்டா சென்றடைந்துள்ளது தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள காந்திஜியின் அகிம்சை கொள்கைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச புத்தக கண்காட்சியை புதுதில்லியில் இன்று அவர் தொடங்கி வைத்தார்

மக்களுக்கு உற்ற நண்பன் புத்தகங்கள் என்று அவர் குறிப்பிட்டார்

தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றுவரும் இந்த முகாம்களில் ஏராளமானோர் விண்ணப்பம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த நிசார் அகமது என்ற தீவிரவாதியை கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் இன்று கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதி பந்திப்பூரா மாவட்டத்தில் பல்வேறு தீவிரவாத நடவடிக்கைகளில் தொடர்புடையவர் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வடந்த ஆண்டு அக்டோபரில் கந்தர்பால் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிய அந்த தீவிரவாதி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் ஜம்மு கஷ்மீரில் உள்ள ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாவையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து ஒருவழிப்பாதையாக மீண்டும் இன்று பிற்பகல் திறந்துவிடப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழனம இரவு டிக்டால் பகுதி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அந்த நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது

பலர் காயமடைந்தனர் கற்றுச்சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது சுவர் தீடரென்று சரிந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் மேலாண்மை முதுநிலை படிப்புக்கான சேர்க்கைக்கு பொது நுழைவுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது

புத்தாண்டில் வெற்றியுடன் தொடங்கவேண்டும் என்ற இலக்குடன் இந்திய அணி களம் இறங்கவுள்ளது இப்போட்டியின் நேர்முக வர்ணணையை அகில இந்திய வானொலி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் ஒலிபரப்பவுள்ளது